என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பறவைக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

தமிழக அரசு தெரிவித்துள்ளது

வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

ரோஹித் ஷர்மா மற்றும் சைனி இடம்பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

அஇஅதிமுக அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுக்களை திமுக தெரிவித்து வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் விவசாயிகள் மகளிர் மாணவர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார் தமிழகத்தில் பறவைக் காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பரிசுத் தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வாகனங்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே தமிழகத்திற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இதன்காரணமாக பறவைக் காய்ச்சல் தமிழகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

அரசு கல்வியியல் கல்லூரிகளில் முதநிலை பட்டப் படிப்புக்கான விண்ணப்பங்களை நாளை முதல் இணைய தளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

இதற்கிடையே திரையரங்குகளுக்கு வழங்கப்பட்ட இந்த அனுமதியை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

கிராமப்புற பகுதிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் பல்வேற வளர்ச்சித் திட்டங்களுக்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது மினி கிளினிக்குகளுக்கு மருந்து ஆளுநர்களை நியமிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது நீதிபதி திரு வைத்தியநாதன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் முன்னதாக இவ்வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் மினி கிளினிக்குகளில் மருத்துவர்கள் நேரடியாக மருந்து வழங்குவார்கள் என்றார் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் விவசாயிகளையும் எதிர்க்கும் விவசாயிகளையும் தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும் அவர் கூறினார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை எண்ணிப் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் விவசாயிகளின் போராட்டத்திற்கு சுமூக தீர்வு காணப்படும் என்றும் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் தேசிய கட்டமைப்புத்திட்டத்தின் செயலாக்கம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார் நீர்வளம் மற்றும் சுகாதாரத் துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இவ்விரு துறைகளின் கட்டமைப்புத் திட்டத்தின் செயலாக்கம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

ரோஹித் ஷர்மா மற்றும் நவ்தீப் சைனி ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இருஅணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன